செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

வெளியான தகவல் உண்மையில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது

உள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து கங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் பாஸ்டேக் கட்டாயம் என மத்திய சாவைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாவை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்துவதை ஊக்கப்படுத்துவதற்காக இந்தத் திட்டம் அமலாக்கப்படுகிறது பாஸ்டேக் உள்ள வாகனங்கள் கங்கச்சாவடிகளில் நின்று செல்ல வேண்டிய தேவை இருக்காது என்பதால் காத்திருக்கும் நேரத்தையும் எரிபொருள் செலவையும் மிச்சுப்படுத்த உதவும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது பாஸ்டேக் இல்லாத வாகனங்களுக்கு இன்று நள்ளிரவுக்குப்பின் இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாஸ்டேக் முறை வாகன இட்டிகளுக்கும் கங்கச்சாவடி நிர்வாகத்தினருக்கும் பயன் அளிக்கக்கூடியது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலர் திரு கிரிதர் அரமானே அகில இந்திய வாளொலிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்

நாட்டின் ஒன்பது நகரங்களில் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியாவை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கென திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது வரவேற்கத்தக்கது என்று சுற்றுக்சூழல் ஆர்வலர் திருமதி ஜெயபுநீ வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்

இந்த இடத்தை ஆய்வு செய்த அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இந்தத் திட்டம் குறித்து விவாதித்தனர் ஜப்பான் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் இந்தத் திட்டத்தின் மூலம் குவஹாத்தியில் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் இந்தத் திட்டம் அடுத்த ஆண்டு நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அந்நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அழைப்பை ஏற்று இந்த இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் ஸ்ரீங்லா ரஷ்ய அமைச்சர்கள் மற்றும் தூதரக நிலையிலான இருதரப்பு பேச்சுக்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார்

இந்திய வெளியுறவுத்துறை செயலரின் ரஷ்ய பயணம் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த நிகழ்ச்சிக்கு மக்களிடமிருந்து கருத்துக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் மக்கள் தங்களின் கருத்துக்களை நமோ செயலி அல்லது மைகவ் இணையதளம் ஆகியவற்றில் பகிர்ந்து கொள்ளலாம்

பதிவு செய்யப்பட்ட சில தகவல்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியின் பகுதியாக ஒலிபரப்பக்கூடும்

புதுச்சேரி மற்றம் கேரள சட்டப்பேரவைத் தேர்தல்களில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுக வினரும் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொழில் தொடங்க பல்வேறு நிறுவனங்கள் ஆர்வத்துடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இங்கிலாந்துக்கு எதிராள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மூன்றாம் நாளான இன்று

அஸ்வின் அபாரமாக விளையாடி சதம் அடித்தார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது